இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது ஊர்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு

வங்க கடலில் உருவான உம்புன் புயல் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே நாளை மாலைவாக்கில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி

இந்நிகழ்வுகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு

டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் பத்தாம் வகுப்பு தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

தூத்துகுடி துாத்துகுடி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் அத்திக்குளம் புதுக்கோட்டை கொத்தாலி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி இன்று ஆய்வு செய்தார்

ஊழியர்களுக்கு ஃப்ளு காய்ச்சல் தென்பட்டால் அவர்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டல பகுதிகளில் உள்ள பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய வேண்டும் ஒரு அறையில் பலர் பணியாற்ற நேரிடுகையில் கோவிட் அறிகுறி தென்பட்டால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்

இதனை தொடர்ந்து பொது சுகாதார ஆணையத்தின் மூலம் உரிய ஆய்வுகள் எடுக்கப்பட்டு மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்

ஷ்ரமிக் உள்துறை அமைச்சகம் இந்நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் சிக்கியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர் திரும்ப தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்தந்த மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உள்துறை செயலர் திரு

இடம்பெயர்வோரின் துயர் தீர்க்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

கோவிந்தராவ் கொடியசைத்து அனுப்பி வைத்தார்

மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநில முதலமைச்சர்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முன்னேற்பாட்டு பணிகளை கேட்டறிந்ததோடு நிலைமையையும் அவர் ஆய்வு செய்தார்

புயல் காரணமாக வங்ககடல் பகுதியில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர்

அதேபோல் தென் தமிழகத்தில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரையிலான கடல் பகுதிகளில் இரண்டரை முதல் நான்கு மீட்டர் உயரத்திற்கு அலைகளுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது

நெல்லை மகாராஜ நகர் பகுதிகளில் உள்ள உழவர் சந்தைகளில் உணவு பாதுகாப்பு மற்றும் வேளாண் விற்பனை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர்

வேலுமணி சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் ஊரடங்கு முடியும் வரை இலவச உணவு வழங்கப்பட உள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்